புதுச்சேரியில் மத்திய அரசின் புதிய கல்வி கொள்கை முழுமையாக ஏற்கத் தக்கது அல்ல என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் புதுச்சேரியில் மக்களின் மனப்போக்கு மாறினால்தான் கொரோனா பரவலை தடுக்க முடியும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

உத்தரபிரதேசத்தில் மாநில அமைச்சர் கமல்ராணி வருண் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தது குறித்து குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் துயரம் வெளியிட்டுள்ளனர் அடித்தட்டு மக்களுக்கு சேவையாற்றியதன் மூலம் மிகுந்த மரியாதைக்குரியவராக திகழ்ந்த கமல்ராணி வருண் இருமுறை மக்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்து இருப்பதாகவும் அவரது குடும்பத்தினர் மற்றும் தொண்டர்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் ட்விட்டரில் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சமூக சேவைக்காக வாழ்வையே அர்பணித்த கமல்ராணி வருண் உத்தர பிரதேசத்தில் பாரதீய ஜனதா கட்சியை வலுப்படுத்த முக்கிய பங்காற்றியவர் என்று கூறியுள்ளார் மத்திய அமைச்சர் திரு அமித் ஷாவிற்கு கொரோனா தொற்று உறுதியானதை தொடர்ந்து அவர் இன்று மருத்துவமனையில் அனுதிக்கப் பட்டுள்ளார்

தம்முடன் தொடர்பில் இருந்தவர்கள் தங்களைத் தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதற்கிடையே தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித்திற்கு அறிகுறியற்ற கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது

ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதில் கலந்து கொண்டு ஓய்வு பெறும் ஊழியர்களின் பங்களிப்பையும் அர்பணிப்பு உணர்வையும் பாராட்டினார் இவர்கள் நாட்டிற்கும் மக்களுக்கும் நன்மை அளிக்க கூடிய செயல்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ரயில்வே துறையில் சுத்ததை பராமரிப்பதற்கான முயற்சிகளால் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் கொரோனா பிரச்சனைக்கு எதிரான போரில் ரயில்வே ஊழியர்களின் முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்றும் அமைச்சர் தெரிவித்தார் புதுச்சேரியில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை முழுமையாக ஏற்கத் தக்கது அல்ல என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் இன்று இது தொடர்பாக வீடியோ செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் புதிய கல்விக் கொள்கையில் பல குழப்பங்கள் இருப்பதாகவும் ஏற்கனவே கல்விக் கேந்திரமாகத் திகழும் புதுச்சேரியில் புதிய கல்வி கொள்கையால் அதிக மாற்றம் ஏற்படும் எனத் தாம் கருதவில்லை என்றும் கூறினார் கல்விக் கொள்கை குறித்து பொது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்வியாளர்கள் மற்றும் பிறரின் கருத்துக்களை கேட்ட பின்னர் புதுச்சேரி அரசு தனது நிலைப்பாட்டை மத்திய அரசிடம் தெரிவிக்கும் என்றும் இது குறித்து விரிவான அறிக்கை தயாரிக்க கல்வித் துறைச் செயலரிடம் கேட்டுக் கொள்ளப் பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

புதுச்சேரியில் புதிதாக கண்டறியப்படும் கொரோனா நோயாளிகளின் வீடுகள் மட்டுமே தனிமைப் படுத்தப்படும் என்றும் வீட்டிற்குள் போதிய வசதிகள் இருந்தால் வீட்டிற்குள்ளேயே நோயாளியை தனிமைப்படுத்தி மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் கூறினார்

கொரோனாவை கட்டுப்படுத்தும் பொறுப்பு தங்களுக்கே அதிகம் இருப்பதை மக்கள் புரிந்து கொண்டு தங்களின் மனப்போக்கில் தத்தம் நலுனுக்கான மாற்றங்களை கொண்டு வருதல் அவசியம் என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார்

காரைக்கால் அரசுப் பொது மருத்துவமனையில் தற்போது சிகிச்சையில் உள்ள கொரோனா நோயாளிகள் அனைவரும் சீரான உடல்நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப் பட்டுள்ளது விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளான இன்று சென்னையில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் திரு ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் அன்னாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் ஓடாநிலையில் அமைந்துள்ள தீரன் சின்னமலை மணி மண்டபத்தில் அமைச்சர் திரு செங்கோட்டையன் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தீரன் சின்னமலை பிறந்த ஊரான மேலப்பாளையத்தில் அன்னாரின் திருஉருவ படத்திற்கு அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர் ஆங்கிலேயர்களால் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சேலம் சங்ககிரி கோட்டையில் அமைச்சர் திருமதி சரோஜா உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர்

இதற்கிடையே மேட்டுர் அணை ஏற்கனவே திறக்கப்பட்டு காவிரியில் தண்ணீர் உள்ள நிலையிலும் ஆடிப் பெருக்கு தினமான இன்று தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு அனுசரிக்கப் படுவதால் காவிரி கரையோரப் பகுதிகளில் மக்கள் ஆற்றில் நீராட தடைவிதிக்கப் பட்டது ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் உட்பட மக்கள் வழக்கமாக ஆடிப் பெருக்கு கொண்டாடும் இடங்கள் இம்முறை வெறிச்சோடிக் காணப்பட்டன காவிரி படித்துறைகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்